பிரதமர் திரு

மத்திய நிதியமைச்சர் திருமதி

தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்படுவதாக அரசு இன்று அறிவித்துள்ளது

சந்தை வர்த்தகம் சாதனை அளவாக உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார்

புலம்பெயரும் தொழிலாளர்களுக்காக தேசிய அளவில் இணையதளம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

நாட்டில் கோவிட் தொற்று குறையத் தொடங்கியிருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார்

இதனிடையே தடுப்பூசி மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்கு வகித்து வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநர் டாக்டர்

இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் புனே இந்திய சீரம் நிறுவனமும் இணைந்து அமெரிக்காவின் தயாரிப்பான நோவா வேக்ஸ் கோவிட் தடுப்பு மருத்துவ மேம்பாட்டு பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றன

எடப்பாடி கே

மேலும் டெல்லியில் உள்ள மயூர் விஹார் பள்ளி வளாகத்தில் மறைந்த ஜெயலலிதாவின் பெயரில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடத்தையும் முதலமைச்சர் முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்துவைத்தார்

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சா திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் டாக்டர்

விஜயபாஸ்கர் திரு

செங்கோட்டையன் திரு செல்லூர் கே ராஜு உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

சத்திய பிரத சாகு இன்று அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் திங்கட்கிழமை வெளியிடப்படுகிறது

கோவிட் சூழலுக்கு ஏற்ப பள்ளிகள் திறப்பு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது

ஏனைய மாணாக்கருக்கு தந்போதுள்ள இணையவழி கல்விமுறையே தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகள் மற்றும் விடுதிகளுக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் தனித்தனியாக வெளியிடப்பட உள்ளன

உத்தரவு பிறப்பிக்கும் வரை

கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்களின் சான்றிதழ்களை சரிபார்க்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்

நுரையீரலில் ஏற்படும் கிருமி தொற்றே நிமோனியாவிற்கு முக்கிய காரணம் என்பதால் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியம் இதுகுறித்து ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் குழந்தை நல மருத்துவர் டாக்டர்

கோவிந்தராவ் இன்று தொடங்கி வைத்தார்

செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேளாண் விரிவாக்க மையங்களில் பயிர் சாகுபடிக்கு தேவையான நெல் மற்றும் உரங்கள் போதுமான அளவில் இருப்பில் இருப்பதால் விவசாயிகள் இதனை பயன்படுத்திக்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு